புரோஹித் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகும்

போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட் செய்ய தீர்மானித்து ஆடிவருகிறது

தலைநகர் தில்லியில் உள்ள ராஜபாதையில் பிரதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர் துணை ரானுவப் படையினர் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி போர் வீரர்கள் நினைவிடமான அமர்ஜோதி ஜவானில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவதுடன் குடியரசு தின நிகழ்ச்சி தொடங்கியது

இதைத் தொடர்ந்து ராணுவத்தில் பரம்வீர் சக்ரா அசோக் சக்ரா விருதுகளை பெற்றவர்கள் அணிவகுத்து வந்தனர் ரானுவத்தின் கம்பீரத்தை வெளிப்படுத்தம் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை சித்தரிக்கும் அணிவகுப்புகளும் ராஜபாதையில் இடம்பெற்றன முதன்முறையாக மத்திய ரிசர்வ் போலீஸ்படையில் உள்ள பென் வீராங்கனைகள் இருசக்கர மோட்டார் வாகன அணிவகுப்பில் இடம்பெற்றனர்

பல்வேறு மாநிலங்களின் அவஙகாரணர்திகள் அணிவகுத்து வந்தன

அசாம் மாநிலத்தின் ஊர்தி மூங்கிலால் வடிவமைக்கப் பட்டிருந்தது தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி நாட்டுப்புற கலைநிகழ்ச்சிகளோடு கிராமங்களின் காவல் தெய்வமாக கருதப்படும் அய்யனாரின் சிலையோடு பவனி வந்தது விமானப் படையினரின் விண்வெளி சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதம் கவர்ந்தன

குடியரசு தின விழா தேசியகீதம் இசைத்தபின் வண்ண வண்ண பலூன்கள் வானத்தில் பறக்க விடப்பட்டு நிறைவடைந்தது நாட்டின் மேம்பாட்டையும் மக்கள் நலனையும் உறுதி செய்ய அரசும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

தேச கட்டமைப்பு முயற்சிகளுக்கு மகாத்மா காந்தியிள் கொள்கைகள் இன்றும் பொருத்தமுள்ளவையாக இருக்கின்றன என்று கூறிய அவர் இவை அன்றாட வாழ்க்கையின் பகுதியாக இருக்க வேண்டும் என்றார் இந்தியாவும் இந்தியர்களும் முன்னேறி வருவது பற்றி குறிப்பிட்ட திரு கோவிந்த் இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் பாதுகாப்பான வளமான எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு உலக சமூகத்தினரை ஈடுபடுத்தவும் நாம் உறுதி பூண்டுள்ளோம் என்றார் நல்ல ஆளுகையின் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கல்விதான் என்று குறிப்பிட்ட அவர் கல்வியைப் பொறுத்தவரை ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறுவதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார்

நீர் பாதுகாப்பு நீர் மேவாண்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தூய்ளம் இந்தியா இயக்கம் ஐல்ஜீவன் இயக்கம் ஆகியன மக்களிடையே பிரபலம் அடைந்துள்ளது என்றார் இஸ்ரோவின் சாதனைகள் குறித்து நாடு பெருமிதம் கொள்கிறது என்றும் ககன்யான் திட்டம் நன்றாக முள்ளேறி வருகிறது என்றும் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும்இந்திய திட்டத்தை நாடு எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற தொலைநோக்குத் திட்டத்தை ஜி எஸ் டி நிறைவேற்றியுள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார்

அரசிலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றவும் தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யவும் மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் குடியரசு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டிலும் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து முப்படை வீரர்கள் தமிழகக் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காவல்தறையினருக்கான மகாத்மா காந்தியடிகள் பதக்கம் அண்ணா பதக்கம் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது மற்றும் வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கான விருதுகளை வழங்கினார்

அரசின் சாதனை விளக்க அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வர காவல் துறையினரின் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன

நாட்டின் பல்வேறு சுற்றுவாத் தலங்களை பார்வையிடுவதற்கு மக்களை ஊக்குவிப்பது இந்த விழாவின் நோக்கமாகும் நமது நாட்டை காணுங்கள் என்ற உணர்வை ஊட்டுவதாகவும் இந்த விழா அமைகிறது

நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் அகில இந்திய வானொலி மூலம் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் அனைத்து கட்டமைப்பிலும் கேட்கலாம்

அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூ டியூப் சேனலிலும் உரையை நேரலையாக கேட்கலாம் பிரதமரின் ஹிந்தி மொழி உரையைத் தொடர்ந்து மாநில மொழிகளில் அவரது உரை ஒலிபரப்பாகும்

மின்சார நெடுஞ்சாலை குறித்து தமது அமைச்சகம் ஆராய்ந்து வருவதாக மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தத் தொழில்நட்பத்தை கொன்டுள்ள அமெரிக்கா ஜெர்மனி ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவித்தார்

மாற்று எரிபொருள் குறித்து மிகத் தீவிரமான முயற்சி மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அமெரிக்காவில் நடைபெறும் பீட்டர்ஸ்பெர்க் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்